திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

என உச்சநீதிமன்றம் ஆலோசனை கூறியுள்ளது

தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார்

ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார்

ஈராளில் நடைபெற்று வரும் மன்ராள் கோப்பைக்கான குத்துச் சண்டை போட்டியில் ஆறு இந்தியர்கள் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று அதிகாலையில் கிளடத்த தகவல்களின் அடிப்படையில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறினார் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தற்கொலை படைகளின் தாக்குதல்களை நடத்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு திட்டமிட்டதாகவும் இதற்காக ஃபிதாயின் ஜிகாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதனை தடுக்கும் நோக்கிலேயே இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலின்போது முகாம்களில் தங்கியிருந்த ஏராளமான தீவிரவாதிகளும் பயிற்சியாளர்களும் தளபதிகளும் ஜிகாதிகளும் கொல்லப்பட்டதாக அவர் கூறினார் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவா் மசூத் அசாரின் உறவினா் மௌலானா யூகுப் அசாா் என்ற உஸ்தாத் கௌரி தலைமயில் இந்த முகாம்கள் செயல்பட்டதாக வெளியுறவுத்துறை செயல் தெரிவித்தார் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அடர்ந்த வனப்பகுதியில் செயல்பட்டு வந்த முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் ஆள்நடமாட்டம் இல்லாத இந்த பகுதியில் செயல்படும் பயங்கரவாதிகளின் முகாம் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக அவர் கூறினார்

பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றபுள்ளி வைக்க பாகிஸ்தான் அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பை சிாகுலைக்க வேண்டும் என்றும் புல்வாமா தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பிரிவினைவாதிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் தேசிய புலனாய்வு முகமை இன்று தேடுதல் வேட்டை நடத்தியது இதில் காவல்துறையும் மத்திய ரிசா்வ் காவல் படையினரும் ஈடுபட்டனர் பிரிவினைவாதிகளான மிர்வாய்ஸ் உமர் ஃபருக் சையது அலி ஷா கிலானியின் மகன் நஹின் கிலானி யாசீன் மாலிக் ஷபிர் ஷா அஷ்ரப் செராய் மற்றும் ஃஸாபர் பட் ஆகியோரின் வீடுகள் உட்பட ஒன்பது இடங்களில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனா் பாகிஸ்தானில் இருந்து இவர்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதிகாரபூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் புதிய இந்தியாவிற்கு வலுசேர்த்துள்ளது என்றும் பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் பி ஜே பி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இந்திய விமானப்படை வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் இந்தியாவை பாதுகாப்பதில் திர்க்கமான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் கூறியிருக்கிறார் இந்திய விமான படை தமது முழு பலத்தையும் வெளிகாட்டியிருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு இந்த தாக்குதல் மிகவும் அவசியமானது என்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத முகாம்களை இந்திய விமானப்படை தகர்த்தது பாராட்டுக்குரியது என மேற்கு வங்க முதலமைச்சா் செல்வி மம்தா பானா்ஜி கூறியுள்ளாா் பாதுகாப்பான கரங்களில் இந்தியா உள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ச்ரு மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாட்டைவிட முக்கியமானது தமக்கு வேறு எதுவும் இல்லை என்றும் இந்தியாவை உலக நாடுகள் உற்று பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினார் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்த பிரதமர் இந்தியா புதிய கட்டத்தை நோக்கி வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த நான்காண்டுகளில் ஒரு கோடியே ஐம்பது லட்சும் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் ஐம்பது லட்சம் பேர் இடம் பெற்றுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் பல மாநிலங்கள் இந்தத் திட்டத்திற்கான பயனாளிகளின் பட்டியலை இன்னும் அளிக்கவில்லை என அவர் தெரிவித்தார் வீட்டுக் கடறைக்கான வட்டி விகிதம் பத்து தேவீதத்தில் இருந்து எட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் அயோத்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மேலும் ஒரு சமரச பேச்கவார்த்தை நடத்தலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ராமஜென்ம பூமி பாப்ரி மசூதி நிலம் தொடா்பாள சா்சைக்குரிய வழக்குகளை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமா்வு இவ்வாறு கூறியுள்ளது

இந்த வழக்கில் நடுவர் ஒருவரை அமர்த்துவது குறித்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த விவகாரத்தில் சமரசம் செய்வதற்கு ஒரு சதவிகிதம் வாய்ப்பு இருந்தால்கூட அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் இன்னும் ஆறு மாதத்தில் வழக்கு தொடர்பான மொழிபெயர்க்கப்பட்ட நகல்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை எட்டு வாரங்களுக்கு ஒத்தி வைத்தனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் காந்தி அமைதி விருதுகளை இன்று வழங்கினார்

விருதுடன் ஒரு கோடி ரூபாய் ரொக்கமும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த விழாவில் பங்கேற்றார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்கள் தங்களது வலிமையை வெளிப்படுத்த வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தியாவின் பன்முகத்தன்மை நாட்டை மேலும் அழகாகவும் வலிமையாகவும் ஆக்கி வருவதாக அவர் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ரானுவ வீரர்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் ஜாதி மதத்தை சார்ந்திருந்தாலும் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்துள்ளதாக திரு ரத்தோர் புகழ்ந்துரைத்தார் சத்தீஷ்கர் மற்றும் ராஜஸ்தானை தவிர அனைத்து மாநிலங்களிலும் ழழமுமையாக மின்வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் குர்ஹாமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சத்தீஷ்கரும் ராஜஸ்தானும் விரைவில் முழு மின்வசதி பெற்ற மாநிலங்களாக திகழும் என கூறினார் ராஜஸ்தானில் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் காரணமாகவும் சத்தீஷ்கரில் உள்ளூர் பிரச்சனையாலும் முழு மின்வசதியை ஏற்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்திற்கு இந்தியாவில் இருந்து மின்சாரம் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் முழு மின்வசதி ஏற்படுத்துவதில் இலக்கை எட்டி சாதனை புரிந்த அதிகாரிகளை அமைச்சர் பாராட்டினார் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் தலைமயில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது

காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச வருவாய் உறுதியளிப்புத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் அசாம் மாநிலத்திற்கு சிறப்பு தகுதி அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார்

அசாமில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார் காங்கிரசின் நடவடிக்கையால் குடியுரிமை திருத்த சுட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதில் பிஜேபி தோல்வியடைந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டார்

இதுதொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் கையகப்படுத்தப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மும்பை மற்றும் சூரத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதில் எட்டு கார்கள் இயந்திரங்கள் நகைகள் மற்றும் கட்டடங்கள் அடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது

இந்த வழக்கில் சட்டவிரோத பன பரிவர்த்தளை சட்டத்தின்கீழ் அவர் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்துள்ளன ஈரானில் நடைபெற்று வரும் மக்ரான் கோப்பைக்கான குத்துச் சண்டை போட்டியில் ஆறு இந்தியர்கள் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர்